இனி விரிவான செய்திகள் பி ஜே பி தேசிய நிர்வாகிககள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் தில்லியில் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் பி ஜே பி யின் மாநில பொறுப்பாளர்கள் மாநிலத் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் தமிழ்நாடு புதுச்சேி கேரளா அசாம் மேற்குவங்கம் ஆகிய ஐந்து மாநில சுட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்தக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது இதில் விவாதிக்க வேணடிய அம்சங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பி ஜே பி தலைவர் திரு ஜே பி நட்டா நேற்று ஆலோசனை நடத்தினார்

பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மேஹ்வால் தெரிவித்தார் ச்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி நான்கு நாள் காணொலி காட்சி நிகழ்ச்சிக்கு மத்திய கல்வி மற்றும் கலாசார அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன முதல் நாளான இன்று கல்வி மற்றும் சமூகத்தில் பலமொழி பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்த கருத்தரங்கில் குடியரசு துணைத்தலைர் திரு வெங்கய்யா நாயுடு உரையாற்றுகிறார் சா்வதேச கண்காட்சியையும் அவர் தொடங்கிவைக்கிறார் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே கட்டமைப்பு திட்டங்களை நாள்தோறும் கண்காணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மத்திய ரயில்வே அமைச்சன் திரு பியூஸ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து ரயில்வே மண்டலங்களின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் அப்போது பல்வேறு நிலையிலும் உள்ள கட்டமைப்பு திட்டங்களை உரிய காலத்தில் முடிக்க கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் செலவுகளை குறைத்து வருவாயை அதிகிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டுமென்று திரு கோயல் கேட்டுக்கொண்டாா் சிறந்த பயனிகள் சேவைகள் பாதுகாப்பு வருவாய் அதிகரிப்பு சரக்கு சேவைகளை மேம்படுத்துவது ரயில்களின் வேகத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட பணிகளில் சிறந்த செயல்பாடுகளை ரயில்வே வாரியத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவறுத்தினார் ரயில்களை இயக்குவதற்கான செலவை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு பியூஸ் கோயல் கேட்டுக் கொண்டார் மீள் பதப்படுத்துதல் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா மாலத்தீவு இடையே இருதரப்பு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சா் திரு அப்துல்லா சாஹித் ஐ நேற்று சந்தித்து பேசினாா் அப்போது இருதாப்புக்கும் இடையே மீன்பதப்படுத்துதல் பொது ஒலிபரப்பு சேவைகள் நகர்ப்புற மேம்பாடு சாலை கட்டமைப்பு வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

டிசும்பா் மாதத்தில் மட்டும் எட்டு வட்சத்து நான்காயிரம் பணியாளா்கள் புதிதாக இணைந்ததாகவும் வைபுநிதியில் இருந்து வெளியேறிய நான்கு வட்சத்து ஜம்பதாயிரம் பேர் மீண்டும் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அரியானா குஜராத் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் வருங்கால வைப்புநிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது

திருச்சி

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைத் தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறும் விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாங்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் மூன்று கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ள இத்திட்டத்தில் முதற்கட்டமாக மழை வெள்ளக் காலங்களில் காவிரியாற்றில் உபரியாக வெளியாகும் நீர்

புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தெற்கு வெள்ளாற்றுக்கு கொண்டு செல்வப்படும்

தமிழகம் முழுவதும் ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலகில் முதல் முறையாக மனிதருக்கு பறவை காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்தள்ளது

இந்நிலையில் ரஷ்யாவில் உள்ள நபருக்கு முதல்முறையாக தொற்று பரவியுள்ளதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்புக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய சுகாதார கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் திரு அன்னா போப்போவா தெரிவித்துள்ளார்

ரானுவ ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மண்டலே நகரில் காவல்துறையினா் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனா்

போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் காவல் ஒருவர் உயிரிழந்ததாக ராணுவ அரசு தெரிவித்துள்ளது ஈராக்கில் ராணுவ தளம் மீது அடுத்தடுத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது தலைநகர் பாக்தாத்தின் பலத் பகுதியில் உள்ள இந்த தளத்தில் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ராக்கெட் தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இங்கிலாந்து அணிக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் சூர்ய குமார் யாதவ் ராகுல் தெவாதியா இஷான் கிஷன் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர்

இதில் தமிழக வீரா்கள் நடராஜன் வருண் சக்கரவாத்தி வாஷிங்டன் கந்தர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ரிஷப் பந்த் அக்ஷா் படேல் புவனேஷ்குமாா் ஆகியோா் அணிக்கு திரும்பியுள்ளனா்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது